நடைபெறவில்லை என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

திரு விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்ற தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் சட்டம் ஒழுங்கில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளதை மத்திய அரசு புள்ளி விவரங்களுடன் தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பேரவையில் இன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து திமுக உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் மாநிலத்தில் சட்டம் ஒழங்கு சரியில்லை என்று ஆதாரம் ஏதமின்றி குறிப்பிடுவதை ஏற்க முடியாது என்றார் உண்மை நிலையை பேரவையில் எடுத்துக்கூறுவதை வரவேற்பதாக கூறிய முதலமைச்சர் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு தவறான தகவல் அளிப்பதை ஏற்கமுடியாது என்றும் கூறினார் பொதுவான பிரச்சினைகளை முன்வைக்கும் போது தனிப்பட்ட ஒருவர் மீது குற்றம் சாட்டுகின்ற வகையில் பேசுவதை தவிர்த்து அவை மரபை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அண்மையில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் எந்த இடத்திலும் எந்த தவறும் நடைபெறவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

தேர்தல் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் அனைவரும் நேர்மையோடும் நீதியோடும் தர்மத்தோடும் நடுநிலையோடு செயல்பட்டனர் என்றும் அவர் கூறினார் வாக்குகள் எண்ணும் இடத்தில் தடுப்புக்கு வெளியேதான் அனைத்து முகவர்களும் நின்றிருந்ததாகவும் எனவே வாக்கு எண்ணிக்கையில் தவறு நடைபெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கெரிவிக்கார் குடியுரிமை திருத்தச் சட்ட விவகாரத்தில் இஸ்லாமியர்கள் உட்பட இந்திய குடிமக்கள் யாரும் பாதிக்கப்பட்ட மாட்டார்கள் என்று மத்திய அரசு உறுதி அளித்திருப்பதாகவும் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமேயாளால் அதனை எதிர்த்து அஇஅதிமுக குரல் எழுப்பும் என்றும் வருவாய் துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்தகொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திரு அன்பழகன் பேசுகையில் குடியுரிமை திருத்த சுட்டம் விவகாரம் எழுப்பப்பட்டகு

பிஜேபி தலைமையிலான மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் போது அமைக்கப்பட்டுவிட்டது என்றார்

அப்போது கொண்டுவரப்பட்ட திருத்தமும் இப்போது கொண்டுவரப்பட்டுள்ள சுட்ட திருத்தமும் முற்றிலும் வெவ்வேறானவை என்றும் அவர் குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த திரு உதயகுமார் தற்போதைய சுட்ட திருத்ததில் சிலருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்தாலும் யாருடைய குடியுரிமையையும் இது பறிப்பதல்ல என்றார் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு வேலுமணி பேசுகையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை அண்மையில் தில்லியில் சந்தித்தபோது இந்திய சிறுபான்மையினர் எவரும் இச்சட்டத்தால் பாதிப்பிற்கு ஆளாகக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தியதாக தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று திழக உறப்பினர்கள் வலியுறுத்தினர் இச்சுட்டம் குறித்து இன்று விவாதிக்க பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததை அடுத்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன

இதன்படி உறுப்பினர் திரு நரசிம்மன் திரு சண்முகநாதன் திரு ரவி திரு குமரகுரு திரு குணசேகரன் திரு ராஜன் செல்லப்பா ஆகியோர் மாற்றுத் தலைவர்களாக செயல்படுவார்கள் என்று பேரவைத் தலைவர் திரு தனபால் அறிவித்துள்ளார்

பேரவை நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அவர் செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்து என்று அவர் கூறினார்

சென்னையில் வழக்கம்போல தற்காலிக பேருந்து நிறுத்தகங்கள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் புறப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

அரசு போக்குவரத்து கழக இணையதளத்தை பயன்படுத்தியும் பேருந்து நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்கள் மூலமாகவும் முன்பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார் தனியார் இணையதளங்கள் மூலமாகவும் அரசு பேருந்துகளுக்கு முன்பதிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலாவது சர்வதேச யோக தின ஊடக விருதுகளை அவர் வழங்கினார்

நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் உடல் நலத்தை பேணுவதில் போகாவின் சிறப்புகளை உலகிற்கு இந்தியா எடுத்துச் சென்றுள்ளதாகத் தெரிவித்தார் சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு வகிக்கும் மக்கள் தொடர்பு சாதனங்களை அங்கீகரிப்பது அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார்

தில்லி கூடுதல் செஸன்ஸ் நீதிபதி திரு சதீஷ் குமார் அரோரா இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார்

மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் தொழில்நெறி வழிகாட்டும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை தொடங்கி வைத்தார்

சத்தீஸ்கர் மாநிலத்தில் பறவைக் காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து நாமக்கல் மாவட்ட கோழிப் பண்ணைகளில பறவைக் காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தை இயற்கை வேளாண் மாவட்டமாக மாற்றும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரி விவசாயிகள் இன்று உதகமண்டலத்தில் பேரணி நடத்தினர் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இந்தூரில் இன்னும் சற்றுநேரத்தில் இப்போட்டி தொடங்குகிறது டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச தீர்மானித்துள்ளது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டி இன்று கோலாலம்பூரில் தொடங்கியது நாளை நடைபெறும் பிரதாள சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் ஸ்ரீகாந்த் கஷ்யப் சமீர்வர்மா எச் எஸ் பிரனாய் சாய் பிரனீத் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்